சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்

அணிகளுக்கு இடையே நாளை நடைபெற உள்ளது இனி விரிவான செய்திகள் உறழல் குற்றச்சாட்டுகள் பற்றி விசாரிக்கும் லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு இன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இதனை தாக்கல் செய்தார் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா என்ற இந்த சட்டத்தின் கீழ் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படும் முதலமைச்சர் சுட்டப்பேரவை தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அடங்கிய குழு அளிக்கும் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் லோக் ஆயுக்தா தலைவரை நியமிப்பார் இந்த அமைப்புக்கான நிதி முழுவதம் மாநில அரசின் தொகுப்பு நிதியத்தில் இருந்து வழங்கப்படும் மசோதா தொடர்பான விவாதத்தின் போது பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஊழல் குற்றச்சாட்டுகள் யார் மீது சுமத்தப்பட்டாலும் அதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த லோக் ஆயுக்தா அமைப்பில் போதமான அதிகாரம் இல்லை என்றும் எனவே இதனை தேர்வுக் குழுவுக்கு அனுப்பி சட்ட முன்வடிவை வலுவுள்ளதாக்க வேண்டும் என்றம் வலியுறுத்தினார் விவாதத்திற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு ஜெயக்குமார் யார் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் லோக் ஆயுக்தா விசாரிக்கும் என்றும் இதற்காக எவருடைய முன் அனுமதியையும் பெற தேவையில்லை என்றும் உறுதி அளித்தார் முதலமைச்சரும் இதில் விதிவிலக்கு அல்ல என்று கூறிய திரு ஜெயக்குமார் நான்கு ஆண்டுகளுக்குள் உள்ள வழக்குகளை மட்டுமே லோக் ஆயுக்தா விசாரிக்கும் என்று தெரிவித்தார் சட்ட முன்வடிவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை அரசு தரப்பில் ஏற்கப்படாததால் திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்வீம் லீக் ஆகிய எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்கனர் அதன் பின்னர் லோக் ஆயுக்தா சுட்ட முன்வடிவு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது வெளிநடப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நீதிமன்றம் கெடு விதித்ததாலேயே அவசர அவசரமாக இந்த சட்ட முன்வடிவு பேரவையின் கடைசி நாளான இன்று தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார்

இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி பாலபாரதி பகமை வழிச்சாலை தொடர்பாக பார்வையிட சென்றதாகவும் கிராம மக்களை சந்தித்து சில கருத்துக்களை கூறியதன் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தான் அதிக அளவில் போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அஇஅதிமுக அரக மக்களின் பேச்சுரிமையை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி தமது தொகுதியில் இருந்தபடியே பொது மக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து கருத்துக்களை கேட்பதற்கு தடையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் சுட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே கைகி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் மக்கள் தாமாகவே முன்வந்து தங்களது நிலங்களை வழங்கி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் நிலம் கையகப்படுத்தப்படுவதால் திட்டமிட்டு எதிர்மறையான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக குட்டிக்காட்டினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஒரு நாள் பயணமாக இன்று காலை சென்னை வந்தார் பிஜேபியின் தேசிய பொது செயலாளர் திரு முரளிதர ராவ் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் ஆகியோர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர் பின்னர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கூட்ட அரங்கில் ஆலோசனை நடத்துவதற்கு திரு அமித்ஷா புறப்பட்டார் தமது பயணத்தின் போது தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தினார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பது தொடர்பாகவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாகவும் அவர் தமது கட்சியினருடன் ஆலோசனை நடத்தியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன நொய்யல் ஆறு வருங்காலத்தில் மாசு அடையாமல் இருப்பதற்கான பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளை நொய்யல் ஆறு கடக்கும் போது வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறும் கழிவுநீரால் மாசு அடைவதை தவிர்க்கும் பொருட்டு ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்

பேரவையில் இன்று பொதுத் துறை மானியக் கோரிக்கை மீது நடந்த விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர் உயர்கல்வி பயிலும் இலங்கை தமிழ் அகதிகளின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வித் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றார்

நிதித்துறை சார்பில் அறிவிப்புகளை வெளியிட்ட திரு பன்ளீர்செல்வம் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறைக்கென தனி இணையதளம் உருவாக்கப்படும் என்றார் சென்னை நந்தனத்தில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நிதித்துறை கட்டடத்தில் கூடுதல் தளங்கள் அமைக்கப்பட்டு இவ்வளாகத்திற்கு அம்மா வளாகம் என பெயரிடப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார்

ஊழல் தடுப்பு மற்றும் கண்கானிப்புத் துறை தலைமையகத்தில் இணையதள குற்ற ஆய்வுக்கூடம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் ஆர் பானுமதி அசோக் பூஷன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுக்களை மறுஆய்வு செய்ய இடமில்லை என்று கூறி தள்ளுபடி செய்தனர்

கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மஸ்டி பெய்து வருவதால் கபினி அணையில் திறக்கப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது இதையடுத்து ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநர் திரு பிஸ்வஜித் தாஸ் இராமநாதபுரம் மருத்துவமனைகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டிகளில் அரையிறுதி ஆட்டங்கள் நாளை தொடங்குகின்றன